நாட்டில் ஊரடங்கில் புதிய தளர்வுகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் மேலும் கவனமாக இருக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

மழைநீரை சேமிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

வாய்ப்பு மிக என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

மேலும் சமூகஇடைவெளியை கடைபிடித்தல் கிருமிநாசினி தெளித்தல் முகக் இணைய வழி வகுப்புகள் உள்ளிட்ட மக்களின் பல்வேறு கவசம் அணிதல் செயல்பாடுகள் திருப்தி அளிப்பதாகவும் அவர் கூறினார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் இந்தியா பத்தாண்டுகளில் மிகப்பெரிய உச்சத்தை எட்டும் என நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் மத்திய அரசால் எடுக்கப்பட்ட முடிவுகள் கிராமப்புற வேலைவாய்ப்பு சுய வேலைவாய்ப்பு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றார் நிலை மிக புலம் பெயர்ந்த தொழிலாளர்களின் கவனத்துடன் கையாளப்பட்டுவருவதாக குறிப்பிட்ட பிரதமர் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஸ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் தத்தம் சொந்த ஊர்களுக்கு அழைத்து செல்லப்படுவதாக கூறினார் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் ஆயுஷ்மான் நாட்டிலுள்ள பாரத் திட்டத்தின்கீழ் ஒரு கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாகவும் இது சில நாடுகளின் மக்கள் தொகையை விட இரண்டு மடங்காகும் என்றும் குறிப்பிட்டார் மருத்துவப் பணியில் உள்ளவர்களுக்கான பாதுகாப்பு சாதனங்கள் காவல் மற்றும் ரயில்வே துறையினர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் திட்டமிடுதலும் செயல்படுத்துதலும் சிறப்பாக மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார்

இந்தக் கடினமான தருணத்தில் நாட்டு மக்களின் சேவை மனப்பான்மை மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக கூறிய பிரதமர் பிறருக்கு சேவையாற்றும் மகிழ்ச்சியே இந்தியாவின் வாழ்க்கை வழிமுறை என்றார்

தங்களால் முடிந்த அளவு மரக்கன்றுகளை நட்டு அவற்றை பராமரிக்கவும் மக்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார்

இதனிடையே தன்னை பாராட்டிய பிரதமருக்கு நன்றி தெரிவித்த திரு மோகன்

மாநிலங்களுக்கு இடையேயும் மாநிலத்திற்குள்ளாகவும் மக்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கு தடையில்லை என்று அறிவித்துள்ள மத்திய அரசு அந்தந்த பகுதிகளின் பாதிப்புகளை பொறுத்து மாநில அரசுகள் முடிவெடுத்துக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தளர்வுகளுக்கான புதிய நெறிமுறைகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வெளியிட்டுள்ளார்

இருப்பினும் தமிழகத்தில் வழிபாட்டுத்தலங்கள் மற்றும் மதம்சாா்ந்த கூட்டங்களுக்கு தடை நீடிக்கும் என்றும் உதகை கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலாத் தலங்களுக்கு செல்ல மறு உத்தரவு வரும் வரை தடை நீடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது

இப்பயணத்தின் மூலம் தாயகம் திரும்புபவர்களுக்கு நாளை தொடங்கும் தூத்துக்குடியில் மருத்துவப் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்படுவார்கள்

ம் ம் ம் ம் ம் ம அன்பழகன் கமிழகம் முழுவதும் உள்ள ஏரிகள் தூர்வாரப்பட்டு கால்வாய்கள் சீர செய்யப்படுவதன் மூலம் மழைநீரை சேமிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் மலர்விழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

ம் ம் ம் ம் ம கருப்பணன் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயல்படும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கதிரவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

சந்தீப் நந்தூரி இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்